இதனையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன

இலக்கியத்திற்கான நோபல் பரிசுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன

சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள இந்தியா சீனா உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி இரண்டுநாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு சென்னை வரும் சீன அதிபா் திரு ஸி ஜின் பிங் கை திரு நரேந்திரமோடி விமான நிலையத்தில் வரவேற்கிறார் சீனாவுடனான தொன்மையான பண்பாட்டு மற்றும் வர்த்தக உறவுகளை தொடர்ந்து பராமரிப்பதற்கும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை காட்சிப்படுத்துவதற்கும் என மாமல்வபுரம் இந்த முறைசாரா உச்சிமாநாடு நடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது உச்சிமாநாட்டையொட்டி சென்னை மற்றும் புறநகள் பகுதிகளில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இரு தலைவா்களும் மாமல்வபுரத்தில் உள்ள பஞ்சரதம் அர்ஜனன் தபசு வெண்ணை உருண்டைப் பாறை கடற்கரை கோவில் மற்றும் சிற்பங்களை பார்வையிடுகின்றனர் பின்னா் கலாச்சேத்ரா நடத்தும் கலை நிகழ்ச்சியிலும் இரு தலைவா்களும் பஙகேற்கின்றனா் இதனையடுத்து மாமல்லபுரம் இரவு நேர மின் விளக்குகளால் ஜொலிப்பதாகவும் சிற்பங்கள் கோவில்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

வர்ததக தொடர்புகளும் இருந்தன அதற்கேற்ப இன்று நாளையும் பிரதமர் நர்நதிர மோதி மற்றம் சீன அதிபர் ஜீ ஜிங் பிங் இடையே நடைபெறவுள்ள குறிப்பிட்ட வரையறைக்கு உட்படாத உச்சி மாநாட்டிலும் பாதுகாப்பு வர்த்தகம் ஆகிய இரு அம்சங்களும் பற்றியும் விரிவாக பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இரு தரப்பிற்கும் இடையே எல்லைக்கோடுகள் பற்றி இருவேறு நிலைபாடுகள் உள்ளன இதனால் சில வேலைகள் சச்சாவுகள் எற்படுவதாக செய்திகள் வெளியாவதன்டு அல்வேளைகளில் நிலைமையை சரிசெய்வது பற்றி ஊகான் உச்சி மாநாட்டில் கிறக்க வழிமுறை வகுக்கப்பட்டது அதளை இன்னும் முன்னெடுத்து செல்ல தற்போதைய பேக்கக்கள் உதவும் எனலாம் மாமல்லபுரத்திலிருந்து ஜெயசிங்ட இரு தலைவர்களின் வருகையையடுத்து ஹாங்காங்கிலிருந்து சென்னை வரும் சீன பயணிகளை விமான நிலையத்தில் கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாநாட்டையொட்டி இன்றும் நாளையும் சென்னை கிண்டி முதல் மாமல்லபுரம் வரை பல்வேறு தடங்களில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் மாமல்லபுரத்தில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா நேற்று ஆய்வு செய்தாா் பேறு காலத்தின்போதும் பிறந்தவுடனும் சிசுக்கள் உயிரிழப்பதை தடுப்பதற்கான செலவில்லாத தரமான மருத்துவ திட்டமான சுமன் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது புதுதில்லியில் நேற்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனும் பல மாநிலங்களின் சுகாதார அமைச்சர்களும் திட்டத்தை தொடங்கி வைத்தனர்

அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் ஒவ்வொரு கருவுற்ற பெண் மற்றும் பிறந்த குழந்தை ஆகியோருக்கு கண்ணியமான மரியாதையுடன் கூடிய தரமான மருத்துவ சேவையை எவ்வித செலவும் இன்றி வழங்குவதை நோக்கமாக கொண்டது இந்த திட்டம் மாநாட்டில் பேசிய அமைச்சர் மகப்பேறு காலத்தில் தாய் மற்றம் சிசு உயிரிழப்பதை குறைப்பதற்கு அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் மனநல மருத்துவம் நாடிவரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மனநல பராமரிப்பு அரசின் முன்னுரிமைகளில் ஒன்று என்றும் நாடெங்கும் மனநல மருத்துவ வசதிகளை வலுப்படுத்துவதற்கு அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் கூறினார் க்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது வில் அணைக்கட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் காவிரி நீர் பகிர்வு தொடர்பாள உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை சுட்டிக்காட்டியுள்ளார் மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற காவிரி மேலாண்மைக் கூட்டத்தில் இந்த திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய கற்றுக்சூழல் துறை அனுமதி வழங்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக நீர்மின் திட்டக் குழுவிற்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கரை முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்

விக்கிரவாண்டி தொகுதியில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் விக்கிரவாண்டி தொகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் உள்ளதாகவும் அவற்றை சரி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் கீழடியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல்வேறு ஆய்வுத்திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டது

தமிழ்நாட்டில் விருதுநகர் பட்டாசு தொழிலாளர்கள் திருப்பூர் பின்னலாடை தொழிலாளர்கள் உட்பட பல வேலை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இழந்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குனேரி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து நேற்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் விலைவாசி உயர்ந்துகொண்டிருக்கும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த ஆட்சியாளர்கள் எதையும் செய்யவில்லை என்று அவர் கூறினார் முந்தைய திமுக ஆட்சியின்போது கொண்டுவரப்பட்ட பச்சையாறு தனிக்கால்வாய் திட்டம் நம்பியாறு கருமேனியாறு தாமிரபரணி ஆறு நதிகள் இணைப்புத் திட்டம் ஆகியவை தற்போது கிடப்பில் போடப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த அறிவிக்கையை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு நடுவர்மன்ற பதிவாளர் வெளியிட்டுள்ளார்

சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் துருக்கி மேற்கொண்டுள்ள ஒருதலைப்பட்ச ராணுவ நடவடிக்கை குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது பேங்காக்கில் இன்று தொடங்கும் மண்டல விரிவாள பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஸ் கோயல் பங்கேற்கிறார் இந்தியா தாய்வாந்து எட்டாவது கூட்டுக்குழு கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது

கஷ்மீர் பள்ளத்தாக்கில் கற்றுலா பயணிகள் சென்று வருவதற்கான கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்டுள்ளன ஜம்மு கஷ்மீரில் இந்த மாத இறுதியில் அனைத்து தேர்வுகளும் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது மகராஷ்ட்ரா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தயார் நிலை குறித்து தேர்தல் ஆணையம் அங்கு சென்று ஆய்வு நடத்தி உள்ளது திருவள்ளுரில் பள்ளி மாணவர்கள் அரசு அலுவலர்கள் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று அதற்கான பேரணியில் பங்கேற்றனர் நீலகிரி மாவட்டத்தில் கொய்மலர் சாகுபடி தொடர்பாக பசுமை குடில் அமைத்து மாதிரி பன்ணையை கொண்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது ரஷ்பாவில் நடைபெற்று வரும் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் மஞ்சுராணி ஜமுனா போரோ லவ்லினா போகோகெய்ன் ஆகியோர் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

முன்னதாக டாஸ் வென்ற இற்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது